நீர் மேலாண்மை திட்டத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தமிழக மக்கள் அனைவருக்கும் முழுமையான மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதிசெய்யும் வகையில் அம்மா மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

நாட்டின் மொழியியல் பன்முகத்தன்மை பண்டைய நாகரிகத்தின் தொன்மையை எடுத்துரைப்பதாக குடியரசு துணை தலைவர் திரு

ஒற்றையர் இறுதிப்போட்டியில் நடப்பு சாம்பியன் செர்பியாவின் நொவோக் ஜோக்கோவிச் ரஷ்யாவின் டெனில் மெத்வதேவ்வை இன்று எதிர்கொள்கிறார்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

நடந்தாய் வாழி காவேரி திட்டத்திற்கு மத்தியஅரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறிய அவர் முதலமைச்சர்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகொண்டனர்

சண்முகம் தமிழக மக்கள் அனைவருக்கும் முழுமையான மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதிசெய்யும் வகையில் அம்மா மினி கிளினிக்குகள் தொடங்கப்படுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தமிழகத்தில் அரசு துறைகளுடன் இணைந்து மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கிவரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மாநில அரசு உறுதுணையாக இருக்கும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

கோவிட் காலத்தில் இந்த வட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய வருவாய் துறை அலுவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து குமாரபாளையம் அரசு கலை கல்லூரி மாணவர்களுக்கு தரவு அட்டைகளையும் அமைச்சர் வழங்குகிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

சர்வதேச தாய்மொழி தினத்தையொட்டி கல்வி மற்றும் சமூகத்தில் பன்மொழி திறனை உள்ளடக்கிய கருத்தரங்கில் இன்று கலந்துகொண்டு பேசியஅவர் மக்கள் அனைவரும் தாய் மொழியை பயன்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி புதுதில்லியில் பிஜேபியின் தேசிய நிர்வாகிகள் கூட்டத்தை இன்று தொடங்கிவைத்தார் இக்கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு

நட்டா மாநில தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

மேலும் இக்கண்காட்சி மூலம் கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

தமிழிசை வாய்ஸ் மக்கள் அனைவரும் கோவிட் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள வேண்டுமென புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் அறிவுறுத்தியுள்ளார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

ரேக்ளா நாமக்கல் மாவட்டத்தில் ரேக்ளா பந்தயத்தை மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி இன்று தொடங்கிவைத்தார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது